உலக மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் சரிதா தேவி

இப்ராகிம் முகமது சோலி யின் பதவியேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலத்தீவு செல்கிறார்

பின்னர் ஆறு மணிக்கு அதிபர் மாளிகைக்கு சென்று புதிய அதிபருடன் ஆவோசனை மேற்கொள்கிறா் இத்தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் மனிதவள மேம்பாடு உள்கட்டமைப்பு மருத்துவம் மற்றும் போக்குவரத்து ஆகிய துறைகளில் மாலத்தீவுடன் இணைந்து செயல்படுவது தொடர்பாக திரு சோலேஹ் வுடன் ஆலோசிக்கவுள்ளதாக தெரிவித்தார்

ஜம்மு கஷ்மீரில் முதல்கட்ட பஞ்சாயத் தேர்தல் பலத்த பாதுகாப்புடன் இன்று நடைபெறுகிறது

தேர்தல் முடிந்தவுடன் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது இதையடுத்து தேர்தல் நடைபெறும் பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது ஏற்கனவே ஜம்மு கஷ்மீரில் நகர சபை தேர்தல்கள் நான்கு கட்டங்களாக நடைபெற்று முடிந்தன தெலங்கானா சட்டப்பேரவை தேர்தலுக்கான நான்காவது வேட்பாளர் பட்டியலை பிஜேபி நேற்று வெளியிட்டது ஏழு பேர் கொண்ட இந்த பட்டியலை அக்கட்சியின் தேர்தல் கமிட்டி செயலாளர் திரு ஜே பி நட்டா நேற்று வெளியிட்டார்

தொலைத் தொடர்பு கருவிகளை ஆய்வுக்குட்படுத்தும் புதிய தொழில்நுட்ப வசதி பெங்களுருவில் தொடங்கப்பட்டுள்ளதாக தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு மனோஜ் சின்ஹா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேசிய அளவில் மின்னனு தொழில்நுபட் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இந்த ஆய்வு நடத்தப்படுவதாக சுழினார்

பழங்குடியினரின் கலாசாரத்தை பறைசாற்றும் வகையில் தேசிய பழங்குடியின திருவிழாவை மத்திய பழங்குடியின நலத்துறை அமைச்சர் ஐூவல் ஓரம் புதுதில்லியில் நேற்று தொடங்கி வைத்தார்

தமிழகத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்ய மத்திய அரசு தயாராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் கஜா புயல் பாதிப்புகளுக்குப் பின் உள்ள நிலவரம் குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியிடம் பேசிய அவர் புயலுக்குப் பின் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக கேட்டறிந்தார் கஜா புயல் குறித்த பாதிப்புகளை ஐந்து பேர் கொண்ட அமைச்சர்கள் குழு ஆய்வு செய்யும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் திருச்செங்கோட்டில் நேற்று செய்தியாளர்களைச் சந்தித்த அவர் மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளும் அமைச்சர்களும் புயல் பாதித்த பகுதிகளை பார்வையிட்டு வருவதாக தெரிவித்தார் புயல் கரையைக் கடந்த பின்னர் மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் கிராமங்களிலும் நகர்ப்புறங்களிலும் ஆய்வு செய்து பாதிப்புகள் குறித்த தகவல்களை சேகரித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் மின் கம்பங்களை உடனடியாக சரி செய்து மின் இணைப்பு வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார் மருத்துவமனைகளிலும் கிராமப்புறங்களிலும் குடிநீர் வசதியை ஏற்படுத்துவதற்காக ஜெனரேட்டர் வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்குத் தேவையான உணவுப் பொருட்கள் மற்றும் அத்தியாவசியத் தேவைகள் அளிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார் இந்திய வானிலை மையம் புயல் சீற்றம் குறித்த செய்தியை வெளியிட்டவுடனேயே மாநில அரசின் பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து முன்னேற்பாடுகள் குறித்து தெளிவாக திட்டமிட்டதன் காரணமாக உயிரிழப்புகளை பெருமளவு தவிர்க்க முடிந்ததாக முதலமைச்சர் கூநினார்

புயல் கரையைக் கடந்த பின்னர் நேற்று மாலை நான்கு மணிமுதல் பாதிக்கப்பட்ட இடங்களில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைள் விரிவாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக முதலமைச்சர் தெரிவித்தார் காயமடைந்தவர்கள் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார்

புயல் கரையைக் கடந்த பின்னர் நேற்று மேற்கொண்ட ஆய்வின் பேரில் உயர் அழுத்த மின் கம்பங்களும் குறைந்த அழுத்த மின்கம்பங்களும் மாற்றியமைக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளது

காரைக்காலில் புயல் பாதித்த பகுதிகளில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்கு ஐஎன்எஸ் சேட்லாட் மற்றும் ஐஎன்எஸ் செரியம் ஆகிய கப்பல்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக பாதுகாப்புத் துறை தெரிவித்துள்ளது சென்னை துறைமுகத்தில் ஐஎன்ஸ் தர்ஷக் கார் நிகோபார் மற்றும் கொராடிவ் கடற்படைக் கப்பல்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது ராமநாதபுரத்தில் புயல் பாதிப்புகளை கண்டறிவதற்கு ஐஎன்எஸ் பருந்துவில் உள்ள ஹெலிகாப்டர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன அரக்கோணத்தில் உள்ள கடற்படை தளத்தில் உள்ள டார்னியர் விமானங்களும் புயல் சேதம் குறித்து அறிவதற்கான பணிகளில் ஈடுபடுத்தப்படும் குஜராத்தில் நர்மதா மாவட்டத்தில் கெவடியா கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள உலகின் மிகப்பெரிய சர்தார் வல்வபாய் பட்டேலின் சிலையை பொதுமக்கள் பார்வையிடுவதற்கு வசதியாக விமானம் மற்றும் ரயில் போக்குவரத்து தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக விமானநிலைய ஒழுங்குமுறை ஆணையத்திடமும் ரயில்வே நிர்வாகத்திடமும் குஜராத் முதலமைச்சர் திரு விஜய் ரூபானி புதுதில்லியில் ஆலோசனை நடத்தினார் நர்மதா மாவட்டத்தின் ராஜ்பிப்லா நகரில் புதிய விமானநிலையம் கட்டப்பட உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன

தீவிரவாதத்தின் அனைத்து வித செயல்களுக்கும் இக்கூட்டத்தில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டதாக வெளியுறவு துறை அமைச்சகம் கூறியுள்ளது சர்வதேச அளவில் குறிப்பாக ஆப்கான் பாகிஸ்தான் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிரவாதத்தை ஒழிப்பது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது இணையதளத்தை தீவிரவாதிகள் பயன்படுத்துவதை தடுப்பது குறித்தும் அவர்களுக்கு வழங்கப்படும் நிதியை தடுப்பதற்கும் தேவையான நடவடிக்கைகளை எடுப்பது என அப்போது முடிவெடுக்கப்பட்டது தகவல் கூட்டுப் பயிற்சி கூட்டு நடவடிக்கை உள்ளிட்ட பல்வேறு மட்டத்தில் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் உதவிகளை பெறுவது என்றும் இரு நாடுகளும் முடிவு எடுத்துள்ளன இலங்கையில் மஹிந்தா ராஜபக்சேவுக்கு எதிராக மேலும் ஒரு நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை அந்நாட்டு நாடாளுமன்றம் நிறைவேற்றியுள்ளது முன்னதாக அவை கூடியதும் பலத்த பாதுகாப்புடன் அவைத் தலைவர் திரு கரு ஜெயசூர்யா அந்நாட்டு நாடாளுமன்றத்திற்கு வந்தாா் இதனையடுத்து அவை நடவடிக்கைகளை நடத்தவிடாமல் ராஜபக்சேவுக்கு ஆதரவான உறுப்பினர்கள் அமலில் ஈடுபட்டனர் அவைத் தலைவரின் இருக்கையை சூழ்ந்துகொண்டு ஐக்கிய தேசிய கட்சியின் இரண்டு உறுப்பினர்களை கைது செய்யவேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர்

நம்பிக்கையில்லா தீர்மானம் பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்டது முன்னதாக நாடாளுமன்ற ஜனநாயகத்தை மதித்து செயல்படுமாறு அந்நாட்டு அதிபர் மைத்ரி பால சிறிசேனா ஏற்கனவே வலியுறுத்தி இருந்தாா் வடகொரியாவில் அதிநவீன தற்காப்பு ஆயுதம் அந்நாட்டு அதிபர் திரு கிம் ஜாங் உன் முன்னிலையில் வெற்றிகரமாக சோதித்தப் பார்க்கப்பட்டது அமெரிக்கா வடகொரியா இடையே அனுஆயுத ஒழிப்பு பேச்சுவார்தைகள் தொடங்கிய பிறகு நடத்தப்படும் முதல் ஆயுத சோதனை இதுவாகும் இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை இரு நாடுகளு இடையேயாள பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெறும் என கூறியுள்ளது ஐரோப்பிய ஒன்றியம் இங்கிலாந்து இடையேயான பிரிக்ஸ் ஒப்பந்தத்தில் மாற்றம் எதுவும் செய்யப்படாது என நெதர்லாந்து பிரதமர் திரு மார்க் ரூட் தெரிவித்துள்ளார் இங்கிலாந்தில் இந்த ஒப்பந்தத்திற்கு அனுமதி பெறுவதற்கு அந்நாட்டு பிரதமர் முயற்சிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் அதற்கு சில பின்னடைவுகள் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் சார்பில் புதிதாக எந்த மாற்றமும் பிரிக்ஸ் ஒப்பந்தத்தில் செய்யக் கோரப்படாது என திரு மார்க் ரூட் கூறியுள்ளார் உலக மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் சரிதா தேவி மற்றும் ரோக்கி மனிஷா ஆகியோர் அடுத்துச்சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்

காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்திற்கு உலக சாம்பியனான கஜகஸ்தான் வீராங்கனை டீனா ஸோலோமன் ஐ மணீஷிா எதிர்த்து விளையாடுகிறார்